பயனடைந்துள்ளதாகபிரதுமர் திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

ஒரேபயணஅட்டை நாடுமுவதும் மூலம் வெவ்வேறுபோக்குவரத்துவசதிகளைபயன்படுத்துவதற்கானகொள்கைவிரைவில் வெளியிடப்படும் எனநித்திஆயோக் கூறியுள்ளது

ஒபன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் மத்தியஅரசின் பல்வேறுநிதிசேவைகள் காரணமாக ஏழைஎளியமற்றும் நடுத்தரமக்கள் பெருமளவில் பயனடைந்துள்ளதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

அஞ்சலக வங்கி மூலம் தொலைத்தூரப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிகளவில் பயனடைவார்கள் என்றுதெரிவித்துள்ளார் ஏழைஎளியமற்றும் தொலைதூரப்பகுதிமக்களின் நிதிசேவைகளை பூர்த்திசெய்வதில் அரசுகவனம் செலுத்திவருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக வங்கிக் கணக்குதொடக்கம் கடன் வசதிகளைப் பெறுதல் சமூக பாதுகாப்பு போன்றவற்றில் தமதுஅரசுமேற்கொண்டநடவடிக்கைகள் காரணமாகபெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகபிரதமர் கூறியுள்ளார் தேசியநல்லாசிரியர் விருதுபெற்றஆசியரியர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்றுகலந்துரையாடுகிறார்

குடியரசுதுணைத்தலைவர் திரு வொங்கையாநாயுடு இந்தவிருதுகளைவழங்கவுள்ளார் தேசியநல்லாசிரியர் விருதபெறுவதற்கானவிதிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டபிறகுழுதன்முறையாகவிருதுபெறவரும் ஆசிரியர்களுடன் பிரதமர் இன்றுகலந்துரையாடவுள்ளார் ஐ நா பாதுகாப்பு சபை மற்றும் அனுளரிபொருள் விநியோகஅமைப்பில் இந்தியாநிரந்தர இடம் பெறுவதற்கு முழு ஆதரவு அளிப்பதாகசைப்ரஸ் அரசுஉறுதிஅளித்துள்ளது அந்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளகுடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சைப்ரஸ் அதிபர் நிகோஸ் அனஸ்தேசியேட்சைநேற்றுசந்தித்துப் பேசியபோது இந்தஉறுதிஅளிக்கப்பட்டது மேலும் பயங்கரவாதத்தால் ஏற்பட்டுள்ளஅச்சுறுத்தல் குறித்துகவலைதெரிவித்த இரு தலைவர்களும் சர்வதேசஅளவில் பயங்கரவாதத்தைஒடுக்குவதற்கானவிரிவானஉடன்படிக்கைகளை ஐ நா சபை விரைவில் அங்கீகரிக்கவேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் முன்னதாக பொருளாதாரகுற்றப்புலனாய்வு பற்றியதகவல்களைபகிர்ந்தகொள்வதுஉள்ளிட்டதுறைகளில் இந்தியா சைப்ரஸ் இடையே இரண்டுஒப்பந்தங்கள் கையெழுத்தானது ஊட்டச்சத்துபற்றாக்குறையைஎதிர்கொள்ளும் விதமாக இந்தமாதம் முழுவதம் தேசியஊட்டச்சத்துமாதமாககொண்டாடப்படும் எனமத்தியமகளிர் மற்றம் குழந்தைகள் மேம்பாட்டுஅமைச்சகம் அறிவித்துள்ளது இதையொட்டி ஊட்டச்சத்துகுறைபாடு குறைவானஎடையுடன் ரத்தசோகை குழந்தைபிறப்பு போன்றவற்றைதடுப்பதுகுறித்து இந்தமாதம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாகவளர் இளம் பெண்கள் கர்ப்பிணிபெண்கள் மற்றும் பாலுாட்டும் தாய்மார்களின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டள்ளது ஒரேபயணஅட்டையின் மூலம் நாடுமுழுவதும் வெவ்வேறபோக்குவரத்துவசதிகளைபொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கானகொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றுநித்திஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரிதிருஅமிதாப்காந்த் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில்எதிர்காலபோக்குவரத்துகுறித்தமாநாட்டில் உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதாரவளர்ச்சிக்குமுதகெலும்பாகமேம்படுத்தப்பட்டபோக்குவரத்தகட்டமைப்பு உதவி புரியும் என்றார்

அமிதாப் காந்த் தெரிவித்தார் கள்நாடகமாநிலத்தில் நடைபெற்றஉள்ளாட்சித் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிஅதிக இடங்களைகைப்பற்றியுள்ளது

அமீத் ஷா கூறியுள்ளார் இந்தியசெஞ்சிலுவைச் சங்கதமிழ்நாடுகிளையின் துணைத்தலைவராகதிரு எஸ் ஜி பிரபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆளுநர் திருபன்வாரிலால் புரோகித் அவரைநியமித்துள்ளார்

பிரபாகரனைஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகமக்களின் நலனுக்காகஅஇஅதிமுகஅரசுதொடர்ந்துபாடுபடும் எனதுணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் நடைபெற்றபொதுக்கூட்டத்தில் வேலாரில் பேசிய அவர் கல்வித்துறையின் வளர்ச்சிக்குதமிழகஅரசுமுக்கியத்துவம் அளித்துவருகிறதுஎன்றார்

மனிதனுக்குஉணவு

பன்னீர்செல்வம் தெரிவித்தார்

திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டுமற்றும் வெள்ளியூர் ஆகிய இடங்களில் உள்ளபள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டபின் செயதியாளர்களிடம் பேசியஅவர் இதனைத் தெரிவித்தார்

இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் இரண்டுலட்சம் ரூபாய் தொகை தமதுகுடும்பத்தைபொருளாதார இழப்பிலிருந்துமீட்டுள்ளதாககூறுகிறார் விபத்துஒன்றில் கணவனை இழந்ததிருவாரூர் விஜயபுரம் பகுதியைச் சேர்ந்தமணிவண்ணன் என்பவரதுமனைவி

அந்நாட்டுநாடாளுமன்றஉறுப்பினர்கள் புதியஅதிபரைதேர்வு செய்யவுள்ளனர் ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் படுகொலைபற்றிசெய்திவெளியிட்டராய்ட்டர்ஸ் நிறுவனத்தின் செய்தியாளர்கள் இருவர் மியான்மர் நாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதற்குஅமெரிக்காகண்டனம் தெரிவித்துள்ளது

பங்கேற்றுபல்வேறுபோட்டிகளில் வெற்றிபெற்றமாணவர்களுக்குபரிசுகளைவழங்கினார் தமிழகத்தில் மத்தியஅரசின் வேளாண் எந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ்

தஞ்சாவூரில் உள்ளவிமானப்படைத்தளத்தின் ஆயத்தநிலைகுறித்துவிமானப்படையின் தென்பிராந்தியதளபதி ஏர் ஆபீஸர் பிசுரேஷ் நேற்றுஆய்வு செய்தார்